திருமதி ஸ்மிரிதி இரானி டாக்டர் ஹர்ஷவர்தன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இன்று தத்தம் அலுவல் பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டனர்

ராஜ்நாத்சிங் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள போர்க்களமான சியாச்சியின் பனிக்கட்டி ஆறு பகுதிக்கு நேரில் சென்று அங்கு உறைநிலைக்கும் குறைவான கடும்குளிரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து நிலவரங்களையும் போர் ஆயத்த நிலையையும் மறுஆய்வு செய்தார் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள சியாச்சினில் போர் நினைவு சின்னத்திலும் அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பாதுகாப்பு அமைச்சரோடு ராணுவ தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் உடன் சென்றார் பொறுப்பேற்பு மத்தியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட திருமதி ஸ்மிரிதி இரானி சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட திரு ரவிசங்கர் பிரசாத் சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்ட டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆகியோர் இன்று தங்களின் அலுவல் பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டனர்

சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அலுவல் பொறுப்புகளை ஏற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சட்ட நடைமுறைகளை தொழில் நுட்பத்துடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டத்துறையின் சேவைகள் மக்களுக்கு எளிதாக கிடைப்பதை உறுதிப்படுத்த முக்கித்துவம் அளிக்கப்படும் என்றார் அஜீத் தோவன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவலுக்கு புதிய அரசில் கேபினட் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது

தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் பிரதமருக்கு ஆலோசனை வழங்கும் தேசிய பாதுகாப்பு சபைக்கு உதவ மத்திய அரசு கடந்த ஆண்டு திரு அஜீத் தோவல் தலைமையில் குழு ஒன்றை அமைத்ததும் குறிப்பிட தக்கது

அரசு கொறடா திரு அனந்தராமன் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து திருக்குறள் வாசித்து கூட்டத்தை தொடங்கினார் அதன்பின் புதிய சபாநாயகராக திரு

பி சிவக்கொழுந்து ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் மற்றும் திமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு ஆர் சிவா ஆகியோர் அவரை சபாநாயகர் இருக்கையில் அமரவைத்தனர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களும் மாகே தொகுதி சுயேட்சை உறுப்பினர் திரு ராமசந்திரன் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திரு வெங்கடேசன் ஆகியோரும் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் வாழ்த்துக்களை ஏற்றுக் கொண்டு சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து பேசுகையில் சட்டமன்றத்தின் நடவடிக்கைகள் ஜனநாயக கொள்கைகளை உயர்த்திப் பிடிக்கும் விதத்தில் நடத்தப்படும் என உறுதியளித்தார் தொடர்ந்து அவையின் அலுவல்களை மறுதேதி குறிப்பிடாமல் அவர் ஒத்தி வைத்தார்

திரு லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படாததை ஆட்சேபித்து இவர்கள் கோஷம் எழுப்பினர் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இவர்களை தமது அறைக்கு அழைத்து அமைச்சர்கள் திரு கந்தசாமி திரு கமலக்கண்ணன் ஆகியோருடன் இணைந்து பேச்சு வார்த்தையில் ஈடுபட்டார் திரு சிவக்கொழுந்துவை சபாநாயகர் ஆக்குவது கட்சி மேலிடத்தின் முடிவு என்றும் லட்சுமி நாராயணன் ஆதரவாளர்களின் உணர்வுகள் கட்சி மேலிடத்திடம் எடுத்துக் கூறப்படும் என்றும் அவர் கூறினார் திரு லட்சுமி நாராயணனிடமும் இதுகுறித்து பேசப்படும் என முதலமைச்சர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் சட்டமன்ற வளாகத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றனர் இதற்கிடையே இன்று சட்டமன்றக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத திரு லட்சுமி நாராயணன் தமது வீட்டில் இருந்தும் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள தமது அறையில் இருந்தும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் என்னும் பெயர் பலகையை நீக்கி அறையை பூட்டி வைத்திருப்பதாகவும் அரசு வழங்கிய காரை சட்டமன்ற வளாகத்திலேயே விட்டுச் சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது வைத்திலிங்கம் புதுவையில் சட்டப்பேரவைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு வைத்திலிங்கம் இன்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

சட்டமன்ற உறுப்பினர் பதவியை திரு வைத்திலிங்கம் ராஜினாமா செய்திருப்பதைத் தொடர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காமராஜர் நகர் தொகுதி காலியாகி உள்ளது

திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் இன்று காலை சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி மற்றும் அண்ணா நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரியில் தெற்கு மாநில திமுக தொண்டர்கள் அதன் அமைப்பாளர் திரு ஆர் சிவா தலைமையில் அண்ணா சிலையின் பீடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் திரு சிவா அல்லாது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி கீதா ஆனந்தன் திரு வெங்கடேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிபி திருநாவுக்கரசு ஆகியோரும் கருணாநிதி படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் புதுவை வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு எஸ்பி சிவக்குமார் தலைமையில் கருணாநிதி படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் எடப்பாடி நன்றி பிரதமரின் கிசான் திட்டத்தை நிலம் வைத்துள்ள விவசாயிகள் உட்பட அனைத்து விவசாயிகளுக்கும் நீட்டித்து ஓய்வூதியம் அறிவித்ததற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் கால்நடைகளுக்கு ஏற்படும் கால் மற்றும் வாய் நோய் புருசெல்லோசிஸ் போன்ற நோய்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் செலவுகளை மத்திய அரசே ஏற்கும் என அறிவித்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமருக்கு எழுதி உள்ள கடித்தில் அவர் கூறி உள்ளார் கடை வைத்திருப்பவர்கள் சில்லரை விற்பனையாளர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கும் ஓய்வூதிய திட்டம் நீட்டிக்கப்படுவதற்கும் தமிழக முதலமைச்சர் நன்றி தெரிவித்தக் கொண்டுள்ளார் மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகளுக்கும் திட்டங்களின் அமலாக்கத்திற்கும் தமிழக அரசு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறி உள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பாகிஸ்தான் எல்லையில் உள்ள சியாச்சின் மலைப்பகுதிக்கு நேரில் சென்று நிலவரங்களை மறு ஆய்வு செய்தார் திருமதி ஸ்மிரிதி இரானி டாக்டர் ஹர்ஷவர்தன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இன்று தத்தம் அலுவல் பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டனர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று எதிர்கட்சிகளின் புறகணிப்பிற்கு இடையே புதிய சபாநாயகராக திரு விபி சிவக்கொழுந்து ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சபாநாயகர் பதவியை ஏற்கனவே ராஜினாமா செய்த திரு வைத்திலிங்கம் இன்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்துள்ளார்